கோவிந்த் இன்று காணொலி காட்சி மூலமாக வழங்கினாா்

சுயமியாதையை புண்படுத்தும் எந்த நடவடிக்கையையும் இந்தியா சகித்துக் கொள்ளாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார்

வேளாண் சட்டங்கள் குறிதது விவசாய சங்கங்களுடன் இன்று மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்துகிறது

கடல் சார்ந்த தொழில் மற்றும் ஆய்வு நிறுவனங்களுக்கு பயன்படுகின்ற டிஜிட்டல் அமைப்பு ஒன்றை மத்திய அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தொடங்கி வைத்துள்ளார்

ஸ்ரீநகின் புறநக் பகுதியில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே இன்று காலை ஏற்பட்ட மோதலில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனா் இனி விரிவான செய்திகள் இந்த ஆண்டுக்கான டிஜிட்டல் இந்தியா விருதுகளை குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று காணொலி காட்சி மூலமாக வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதாரத்திற்கும் நாட்டின் தொலைதூரத்தில் உள்ளவர்களுக்கும்கூட சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் தகவல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் உந்து சக்தியாக இருக்க வேண்டுமென்று கூறினார் இல்லாமல் செயல்படுத்துவதற்கான புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவது பாதுகாப்பானது என்று குறிப்பிட்ட அவர் அனைத்து குடிமக்களுக்கும் பயன்தரும் வகையில் இருக்க வேண்டுமென்றும் தெரிவித்தாா் இத்தகைய கண்டுபிடிப்புகள் நிர்வாக நடைமுறைகளை மேலும் கூடுதலாக கற்றுச்சூழலுக்கு உகந்ததாக மாற்றுவதற்கு உதவும் என்று அவர் தெரிவித்தார் நாட்டில் மின்னு நிர்வாகத்திற்கும் டிஜிட்டல் முறையிலான பரிமாற்றத்திற்கும் தேசிய தகவல் மையம் என் ஐ சி முன்னோடியாக இருக்கிறது என்று அவர் கூறினார் அரசுக்கும் குடிமக்களுக்கும் இடையே தங்குதடையில்லாமல் கலந்துரையாடும் முன் முயற்சிகளுக்கு பல தொழில்நுட்ப முறைகளை இது செயல்படுத்தி வருகிறது என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தாா் விண்ணப்பங்கள் அனுப்புவதிலிருந்து தெரிவு செய்வது விருதுகளை இறுதி செய்வது விருது வழங்குவது என அனைதது நிகழ்வுகளும் முதல் முறையாக இந்த ஆண்டு டிஜிட்டல் முறையிலேயே நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது மின்னனு நிர்வாகம் அரசு சேவைகளை டிஜிட்டல் முறையில் பரிமாற்றம் செய்வது ஆகியவற்றில் புதிய கண்டுபிடிப்பை மேம்படுத்துவதற்காக இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை டிஜிட்டல் இந்தியா விருதுகள் வழங்கப்படுகின்றன மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையின் கீழ் செயல்படும் தேசிய தகவல் மையம் என் ஐ சி இதனை நடத்துகிறது சுயமியாதையை புண்படுத்தும் எந்த நடவடிக்கையையும் இந்தியா சகித்துக் கொள்ளாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளாா் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் தமது பெருமிதத்தில் சுமரசும் எதையும் இந்தியா செய்து கொள்ளாது என்று குறிப்பிட்டார் மென்மையாக இருப்பது என்பதற்கு யார் வேண்டுமானாலும் இந்தியாவின் பெருந்தன்மை மீது தாக்குதல் நடத்தலாம் என்பது பொருளாகாது என்று தெரிவித்தாா் இத்தகைய தாக்குதலை அமைதியாக வேடிக்கை பார்க்க முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாகக் கூறினார் தேச பாதுகாப்பு என்பது நரேந்திரமோடி அரசின் முதலாவது முன்னுரிமையாக இருக்கிறது என்று திரு ராஜ்நாத்சிங் குறிப்பிட்டார் பாதுகாப்புப் படைகளுக்கு அதிகபட்ச உரிமைகளை மத்திய அரசு வழங்கியுள்ளது என்றும் அவர் கூறினாள் அனைத்து நாடுகளுடனும் அமைதியான உறவுகளை பேணுவதற்கு இந்தியா விரும்புகிறது என்று அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் குறிதது ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கு தீர்வுகாண போராடும் விவசாயிகளின் சங்கங்களுடன் இன்று மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்துகிறது

இதற்கிடையே நூறாவது கிசான் ரயில் சேவையை தொடங்கி வைத்து பிரதமள் திரு நரேந்திரமோடி பேசியபோது தமது அரசின் கொள்கைகள் தெளிவானதாகவும் வேளாண் துறையில் வெளிப்படைத் தன்மையுடன் சீர்திருத்தங்கள் செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் தெரிவித்தாா் விவசாயிகளையும் வேளாண் துறையயும் வலுப்படுத்த முழு ஆற்றலுடனும் அர்ப்பணிப்புடனும் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசின் பணி தொடரும் என்றும் அவர் உறுதிபட கூறினார்

தற்போதுள்ள குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தின் கீழ் விவசாயிகளிடமிருந்து களீப் சாகுபடி பயிர்களை தொடர்ந்து அரசு கொள்முதல் செய்யும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இந்த திட்டத்தை ஹரியானா மாநிலம் பானிப்பட்டில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் பிரதம் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைத்தாா் பெண் குழந்தைகளின் பிரகாசுமான எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது பெண் குழந்தைகளுக்கு முறையான கல்வி வழங்கவும் திருமண கெலவுகளுக்கும் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக்கவும் இந்த திட்டம் வகை செய்கிறது கடல் சார்ந்த தகவல் நிர்வாகத்திற்கு நாட்டிலேயே முதல் முறையாக டிஜிட்டல் அமைப்பை மத்திய புவிசார் அறிவியல் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தொடங்கி வைத்துள்ளார் டிஜிட்டல் ஒஸன் என்ற இணையதள அடிப்படையிலான இந்த அமைப்பு பொதுமக்களுக்கும் சாமான்ய மனிதர்களுக்கும் கடல் தொடர்பான தகவல்களை தாராளமாக வழங்கும் என்று அமைச்சர் கூறினாள் நீல பொருளாதார முன் முயற்சிகளை விரிவுபடுத்தவும் கடல் வளம் சார்ந்த நீடித்த நிா்வாகத்திற்கும் இது முக்கிய பங்கினை அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் ஆராய்ச்சி நிறுவனங்கள் கடல் சாா்ந்த தொழில் துறையினா் கொள்கை உருவாக்குவோா் உள்ளிட்ட விரிவான பகுதியினருக்கு இந்த டிஜிட்டல் அமைப்பு பெரிதும் பயன்படும் என்றும் அறிவுளா கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள பயன்படும் என்றும் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்தார்

நோய் பாதிப்பு விகிதம் கடந்த வாரம் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் மட்டுமே இருந்தது என சுகாதாரத்துறை செயலாளா் திரு ராஜேஷ் பூஷன் தில்லியில் செய்தியாளா்களிடம் தெரிவித்தாா்

அளவாள பயிற்சிகள் மற்றும் மருந்துகளை மட்டுமே எடுத்துக் கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார்

அஸ்ஸாமின் சோனிப்பூர் நல்பாரி மாவட்டங்களிலும் ஆந்திர பிரதேசத்தின் கிருஷ்ணா மாவட்டத்திலும் பஞ்சாபின் லுதியானா ஷாஹிப் பகத்சிங் நகர் ஆகிய இடங்களிலும் குஜராத்தில் ராஜ்கோட் காந்திநகரிலும் இந்த பயிற்சிகள் நடைபெற்றன ஒத்திகை முறையில் பயனாளிகளின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு அதற்கான தடுப்பூசி ஒதுக்கீடு தடுப்பூசி போட்டுக் கொள்வோருக்கு அது பற்றிய விவரங்களை தெரிவித்தல் பயனாளிகளை ஒன்று திரட்டுதல் போன்றவற்றக்கு மாவட்ட நிர்வாகத்தின் வழிகட்டுதவ்படி சிறப்புக் குழுக்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன தடுப்பூசிக்காள தகவல் தொழில்நுட்ப அமைப்பாள கோ விள் அமலாக்கம் முறையான தடுப்பூசி அமலாக்கத்திற்கான முன்கூட்டிய வழிகாட்டுதல்கள் ஆகியவற்றை நோக்கமாகக் கொண்டு இந்த பயிற்சி நடத்தப்பட்டதாக குகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரிட்டனுக்கான விமாள போக்குவரத்தை அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை தற்காலிகமாக மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது சிவில் விமான போக்குவர்தது அமைச்சா் திரு ஹர்தீப்சிங் பூரி இந்த தகவலை தெரிவித்துள்ளார் இந்த விமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவது பற்றி விரைவில் விரிவான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அவர் கூறியுள்ளார் பிரிட்டனிலிருந்து இந்தியாவுக்கு வரும் அனைத்து விமானங்களும் ஏற்கனவே நாளை வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது

இந்த தீவிரவாதிகள் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை என்று எமது செய்தியாளரிடம் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன நம்பகமான தகவல்களை அடுத்து நேற்று மாலையிலிருந்து இந்த பகுதியில் பாதுகாப்புப் படையினர் தீவிரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட படையினர் ஒரு குறிப்பிட்ட வீட்டை நெருங்கியபோது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர் வீட்டிலிருந்து தீவிரவாதிகள் தப்பிக்காமல் இருக்க பாதுகாப்பை பலப்படுத்திய அந்த காவல்துறையினரும் பாதுகாப்புப் படையினரும் இரவு நேரம் என்பதால் அடையாளம் தெியாத வேறு யாரும் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன இதைத் தொடர்ந்து இன்று காலை தீவிரவாதிகளை பிடிக்கச் சென்றபோது ஏற்பட்ட மோதவில் இந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையேயான சண்டை தொடர்வதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தமிழகத்தில் உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவிலில் இன்று ஆருத்ரா தரிசன விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நாளையொட்டி சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெற்றன

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஐதராபாத் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது